நோய்த்தொற்றைகண்டறிதல் போன்றவைகுறித்துபிரதமா் திரு

லவ்அகா்வால் தெரிவித்துள்ளார்

பரவலைதடுப்பதற்கானநடவடிக்கைகளைமேலும் தீவிரப்படுத்துமாறுமாநிலஅரசுகளைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சா் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியர்களைஅழழத்துவருவதற்கானவிரிவானதிட்டத்தைமத்தியஅரசுவகுத்துள்ளது

மூன்றுவழிமுறைகளில் இந்தநோய்த்தொற்றுக்கானமருந்துதயாரிப்பு பணிகள் நடைபெற்றுவருகின்றன ஏற்கனவேவேறுசிலநோய்களுக்குபயன்படுத்தக்கூடியமருந்துகளைஉபயோகித்தல் புதியமருந்துப் பொருட்களையும் மூலக்கூறுகளையும் உயர்தரமானஆய்வகங்களில் பரிசோதித்தல் தாவரங்களில் இருந்துஎடுக்கக்கூடியபொருட்களில் நோய்த்தொற்றைதடுப்பதற்கானஆற்றல் உள்ளதாஎனபரிசோதித்தல் ஆகிய மூன்றுமுறைகளில் இதற்கானஆராய்ச்சிபணிகள் நடைபெற்றுவருகின்றன அனைத்து இந்தியஅறிவியலாளர்களும் இஒன்றிணைந்து இதற்கானபணிகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்ற இந்தநோய் தொற்றுதொடர்பானஅமைச்சர்கள் இன்று குழுக் கூட்டத்தில் அவர் இதனைதெரிவித்தார்

நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமாவட்டங்களைமத்தியகுழுவினா் தொடர்ந்துகண்காணித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தசெய்தியாளர் சந்திப்பின்போதுபேசியஉள்துறை இணைச் செயலர் திருமதி புண்ணியசலீலா ஸ்ரீவஸ்தவா தற்போதுசெயல்பாட்டில் உள்ள அலுவலகங்கள் அரசுவழங்கியுள்ளஅறிவுறத்தல்களைமுழுமையாகபின்பற்றவேண்டுமென்றகேட்டுக் கொண்டாா்

நாளைமறுநாள் முதல் இதற்கானநடவடிக்கைகள் தொடங்குகின்றன

மகாராஷ்டராமற்றம் தெலங்கானாவைசேர்ந்தவர்களைஅழைத்துவருவதற்காக விமானங்கள் எழு இயக்கப்படுகின்றன மாநிலத்தைசே்ந்தவர்களுக்காகஐந்துவிமானங்கள் இயக்கப்படஉள்ளதாகமத்தியஅரசின் குஐராத் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உரியபாதுகாப்பு கசுகாதாரநெறிமுறைகளைபின்பற்றி இவர்கள் அழைத்துவரப்படஉள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து அழைத்துவரப்படுபவர்களுக்குமருத்துவபரிசோதனைமற்றும் தனிமைப்படுத்துதல் வசதிகளைசம்பந்தப்பட்டமாநிலஅரசுகள் ஏற்படுத்தவேண்டுமென்றும் மத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

நாடுமுழுவதும் மாணவர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஅவர் கலந்துரையாடினார்

நடப்பு ஆண்டில் இந்தியதகவல் தொழில்நுட்பமையம் தேசியதொழில்நுட்பமையம் ஆகியவற்றில் கட்டணஉயர்வு ஏதும் இருக்காதுஎன்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் கொரோனாதொடர்பானவதந்திகளும்போலிசெய்திகளும்சமூகவ லைதளங்களில்பரவிவருவதுகுறித்துஐக்கியநாடுகள்சபையின்பொது செயலாளர்அன்டோனியோகுட்டர்ஸ்கவலைவெளியிட்டுள்ளார் பத்திரிகைசுதந்திரம்குறித்தஉயர்மட்டகூட்டத்தில்பேசியஅவர்எதிர்பா ர்க்காதஅளவிற்குஅச்சத்தைஏற்படுத்தகூடியவகையில்உண்மைக்கு மாறானதகவல்கள்பரவிவருவதுஅபாயகரமானதாகும்என்றுஅவர்கூ றியுள்ளார் உடல்நலனைபாதுகாப்பதுதொடர்பாகதவறானஆலோசனைகள் வழங்கப்படுவதாககூறியஅவர்சதிதிட்டங்கள்நிறைவேற்றபடுவதாக வும்சிலர்மீதுஅவதூறுபரவிவருவதாகவும்அவர்கள்மேல்வெறுப்புஏற் படும்வகையில்சமூகவலைத்தளங்களில்கூறப்படுவதற்குஅவர்கண்ட னம்தெரிவித்தார்

உலகம்முழுவதும்பத்திரிகையாளர்கள்அச்சுறுத்தலுக்குஉள்ளாவதை குறிப்பிட்டஅவர்இ பத்திரிகைசுதந்திரம்இல்லாமல்ஜனநாயகஅமைப்புகள்சரியாகஇயங்க முடியாதுஎன்றுகூறினார்

சர்வதேசபொருளாதாரஒத்துழைப்புமற்றும்மேம்பாட்டுஅமைப்பி ன்அமெரிக்கபிரதிநிதியாகஇந்தியவம்சாவழியைசேர்ந்தமனிஷாசிங்ப ரிந்துரைசெய்யபட்டுள்ளார் அமெரிக்கஅரசில்வர்த்தகதுறையில்உதவிசெயலாளராகஅவர் பணியாற்றிவருகிறார்

நியமனத்துக்குபின்னர்மனிஷாசிங்கிற்குஅமெரிக்கதூதுவரின் அந்தஸ்துவழங்கப்படும்